பிறப்பிக்கப்பட்டுள்ளன மத்திய அமைச்சரவை அனுப்பிய இச்சட்டங்களுக்கு குடியரசுத்தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார்

வெளிப்படைத்தன்மையுடன் நடந்து கொள்வதாக அமைச்ச் டாக்டர் விஜயபாஸ்க் தெரிவித்துள்ளார்

நலத்துறை அமைச்சள் திருமதி

இனி விரிவான செய்திகள் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தும் மற்றும் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் இரண்டு அவசரச் சட்டங்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன

இந்த இரு சுட்டங்களுக்கு குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளாா் இதன்படி விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் விளைப் பொருட்களை எந்தவித தடையும் இல்லாமல் நாட்டின் எந்த பகுதியிலும் விற்பனை செய்ய முடியும் மேலும் தங்களது விலை பொருட்களுக்கான வாடிக்கையாளர்களை விவசாயிகளே தேர்வு செய்ய இந்த சட்டங்கள் அவா்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது இந்நிலையில் வேளாண்துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளகொண்டு வரப்பட்டுள்ள இந்த இரண்டு அவசர சட்டங்களை அமவ்படுத்த ஒத்துழைக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

நரேந்திரசிங் தோமர் மாநில அரசுகளுக்கு கடிதம் எழுதியுள்ளார் புதிய சூழலில் வேளாண்துறையில் கொண்டுவரப்பட்டுள்ள சீர்திருத்தங்களுக்கு மாநிலங்கள் தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் விவசாயிகளின் வருமானத்தை உயா்த்துவதை நோக்கமாக கொண்டு வேளாண் விளைப்பொருள் விற்பளை சந்தைகளின் திறளை மேம்படுத்துவதற்கு தேவையாள நடவடிக்கைகளைஅரசு எடுத்து வருவதாகவும் அந்த கடிதத்தில் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் நடைபெறவுள்ள ஒளிரும் தமிழ்நாடு என்ற மாநாட்டை முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறா் தமிழ்நாட்டின் தொழில் வளம் குறித்த கையேட்டினையும் முதலமைச்சர் வெளியிடுகிறார்

மாநிலத்தில் தொழில் தொடங்க முன்வருமாறு சள்வதேச அளவில் முன்னணியில் உள்ள மின்னுவியல் நிறுவனங்களுக்கும் மோட்டார் நிறுவனங்களுக்கும் முதலமைச்சர் ஏற்கனவே அழைப்பு விடுத்துள்ளா் இந்நிலையில் இன்று நடைபெற உள்ள இந்திய தொழில் கூட்டமைப்பு மாநாட்டில் தேசிய அளவில் புகழ்பெற்ற பல நிறுவனங்களின் தலைவர்கள் பங்கேற்க உள்ள நிலையில் மாநிலத்தில் தொழில்துறை வளர்ச்சிக்கும் முதலீடுகளை ஈ்ப்பதற்கும் அரசு மேற்கொண்டுவரும் நடவடிக்கைகள் முதலமைச்சள் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

பல்வேறு குற்றச்சாட்டுக்களுக்கு பதிலளித்த அமைச்சர் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் அரசு ஏற்றுக் கொள்ளும் என்று கூறினார் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்கை அளிப்பதில் உலகிலேயே தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாகவும் அவர் கூறினார் நோய்த்தொற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ப்ளாஸ்மா சிகிச்சையை அடுத்து பிசிஜி தடுப்பூசி மூலமும் சிகிச்சை அளிக்க அனுமதி கிடைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நோய் தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முன்னணி கள வீரர்களான மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மருத்துவம்சார் பணியாளர்கள் அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் பாரட்டும் அளவில் தொற்று கொடர்பான பரிசோதனைகளை இன்றளவும் அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

நோய்த்தொற்றை கட்டுப்படுத்த பொதுமக்கள் முகக்கவசம் அணிவது சமூக இடைவெளியை கடைபிடிப்பது போன்ற அரசின் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறு அவா் கேட்டுக் கொண்டாா் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுத வரும் மாணவர்களின் உடல் வெப்ப நிலை பரிசோதிக்கப்படும் பள்ளிக்கல்வித்துறை என்று அமைச்சர் திரு

செங்கோட்டையன் கூறியுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் மதியழகன் குடுப்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள முதலமைச்சா் அவரது குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறவும் அரசு சுா்பில் மரியாதை செலுத்தவும் சேலம் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு உத்தரவிட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் காஷ்மீர் எல்லையில் அத்துமீறிய பாகிஸ்தான் படைகளுடன் நடந்த மோதலின் போது உயிர் நீத்த தமிழகத்தை சே்ந்த ரானுவ வீரர் மதியழகனுக்கு வீரவணக்கம் செலுத்துவதாக கூறியுள்ளார்

கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கான கட்டிடப் பணிகளை நேற்று தொடங்கி வைத்த பின்னா் செய்தியாளா்களிடம் அவா் பேசினாா்

நிலோஃபர் கபில் தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் நோய் தொற்று மற்றும் ஊரடங்கு காரணமாக மேலும் ஆறு மாத காலங்களுக்காவது மின் கட்டண சலுகை வழங்க வேண்டுமென்றுதிமுக தலைவா் திரு மு க வ்டாலின் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார் முந்தைய மாத மின் கட்டணங்களை பேரிடர் நிவாரணமாக மாநில அரசு அறிவிக்க வேண்டுமென்றும் அவர் கூறியுள்ளார் வேளாண்மை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களும் இயல்பு நிலைக்கு திரும்பிட மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென்றும் அவர் அறிக்கை ஒன்றில் கேட்டுக் கொண்டுள்ளார்

நெல்லுக்கான ஆதார விலையை உயர்த்தி வழங்கிய மத்திய அரசுக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர் தென்மேற்கு பருவமழை மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக மேற்குத்தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்கள் மற்றும் சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வுமைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கடலூர் தஞ்சாவூர் திருவையாறு புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை ஆகிய ஊர்களில் நேற்று மாலை பலத்த மழை பெய்தது இதனால் நகரில் வெப்பம் சற்று தணிந்தது

நரேந்திரமோடி உறுதி அளித்துள்ளார் எல்லை பிரச்சினைக்கு அமைதியான பேச்சுவா்த்தை மூவம் தீர்வுகாண இந்தியாவும் சீனாவும் ஒப்புக் கொண்டுள்ளன நிகாரகுவா நிதியமைச்சருடன் இரு தரப்பு உறவுகள் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்ச் திரு ஜெய்சங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் தேசிய நெடுஞ்சாலைகளில் மனிதர்கள் மற்றும் விலங்குகள் வாகனங்களால் விபத்துக்குள்ளாகி உயிரிழப்பதை தடுக்கும் வகையில் தேசிய விழிப்புணா்வு பிரச்சாரத்தை மத்திய அமைச்சா் திரு நிதின் கட்கரி தொடங்கி வைத்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் யூனியன்பிரதேசத்தில் பூஞ்ச் மாவட்டத்தில் வெள்ளத்தில் வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனை கட்டுமானப் பணிகளை அமைச்ச் தங்கமணி நேற்று ஆய்வு செய்தார்

விஜயபாஸ்கர் நேற்று தொடங்கி வைத்தார்